கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கல் தமிழகத்தில் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார்

தீவிரவாதத்திற்கு ஆதரவளித்து புகலிடம் வழங்குபவர்கள் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று முப்படைகளின் தலைவா் ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார்

இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிட்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி

உழவுத்தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இத்தினத்தையொட்டி விவசாயிகள் அதிகாலை ழதலே மாடுகளை நீராட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி மாடுகளை வண்ணமயமாக அலங்கரித்து பொங்கல் படைத்து வழிபட்டு வருகின்றனர் நகரப் பகுதிகளைக் காட்டிலும் கிராமப் பகுதிகளில் தமிழக கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாட்டுப்பொங்கல் விமர்சையாகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது

மாட்டுப்பொங்கலை ஒட்டி இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு ரேக்ளா போட்டிகள் களைகட்டியுள்ளன மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று வண்ணமயமாக தொடங்கின மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு போட்டியை பாதுகாப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சிவராசு இன்று தொடங்கி வைத்தார்

மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கால்நடைகள் வைக்கப்பட்டிருக்கும் கோ மடங்களிலும் இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன மாட்டுப்பொங்கலையொட்டி கிருஷ்ணகிரி அணை அருகே உள்ள பெரியமுத்தூர் பாறைகொட்டாய் நெக்குந்தி உள்ளிட்ட கிராமங்களில் மக்கள் தங்களது கால்நடைகளுக்கு படையலிட்டு வழிபட்டு வருகின்றனர்

காணும் பொங்கல் தூத்துக்குடி மாவட்டத்தில் காணும் பொங்கல் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது தாமிரபரணி ஆற்றுப்படுகை தூத்துக்குடி சுனை பாஞ்சாலங்குறிச்சியிலுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டைப் பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக சென்று பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர் இப்பகுதிகளில் குவிந்த குற்றுலாப் பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை சுற்றுலாத்துறை மேற்கொண்டுள்ளது

இந்நாளையொட்டி சென்னை மொீனா கடற்கரையிலுள்ள திருவள்ளுவரின் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் நாடாளுமன்ற மத்திய மண்டபத்தில் இரு அவைகளிள் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசு தலைவர் திருராம்நாத் கோவிந்த் அன்றைய தினம் உரையாற்றுகிறார்

இதனிடையே பல்வேறு அமைச்சகங்கள் துறைக்களுக்கான மானியக் கோரிக்கைகளை நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் பரிசீலிக்கும் வகையில் அவற்றை நிலையில் வைத்திருக்க மக்களவை அமைச்சகங்களுக்கு கயார் நோட்டிஸ் அனுப்பியுள்ளது பிபின் ராவத் தீவிரவாதத்திற்கு ஆதரவளித்து புகலிடம் வழங்குபவர்கள் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ரெய்சீனா பேச்சுவார்த்தைகள் மாநாட்டின் ஒருபகுதியாக இதனை தெரிவித்துள்ள அவர் தீவிரவாதத்திற்கு துணை போகும் நாடுகளுடன் பங்குதார நாடாக நம் செயல்பட முடியாது என்றும் எடுத்துரைத்தார் தீவிரவாதத்திற்கான ஆதரவு தொடரும் வரை பயங்கரவாதமும் இருந்து கொண்டே இருக்கும் என்றார் வேரோடு எனவே தீவிரவாதத்தை களைவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

புவிசார் அரசியல் புவிசார் பொருளாதாரம் குறித்த மூன்று நாள் ரெய்சீனா பேச்சுவார்த்தைகள் இன்று முடிவடைகின்றன எரிசக்தி ளரிசக்தி தேவைகளின் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பெட்ரோலிய இறக்குமதி பெருமளவில் குறைக்கப்பட வேண்டும் என்று இத்துறையின் செயலர் திரு

இந்த செயற்கை கோள் புவிசுற்று பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு அதன் க்யூ சேவை மூலம் இந்திய சமவெளிப் பகுதிகளிலும் தீவு பகுதிகளிலும் பேன்ட் தொலைத்தொடர்பு கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும்

ராமதாஸ் தமிழக மின் திட்டங்களுக்கான கடனுதவியை நிறுத்தும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர்